தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறையை களைவதற்காக கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது மத்திய கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கான மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது உலகக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா

இனி விரிவான செய்திகள் உலகின் எந்தப் பகுதியில் இந்தியர்கள் இருந்தாலும் அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமது அரசு செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இரண்டு நாள் பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் அந்நாட்டில் உள்ள இந்தியர்களிடையே இன்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்தியாவும் ஐப்பானும் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக நட்பு பாராட்டியுள்ளதாக கூறினார் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் ஜப்பான் நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார்

கார் முதல் புல்வட் ரயில் வரை இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு ஒத்துழைப்புத் திட்டங்களை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

இந்தக் கூட்டத்தில் ஐப்பாளில் வசிக்கும் ஏராளமான இந்திய மாணவர்களும் தொழிலதிபர்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரதமர் ஜப்பான் திரு ஷின் ஸோ அபேயை சந்தித்துப் பேசினார் இந்தியாவும் ஐப்பானும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக இருதலைவர்களும் ஆலோகனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விஜய் கோகலே தெரிவித்துள்ளார் இந்தாண்டு இறுதியில் இந்தியாவில் நடைபெறவுள்ள இருதரப்பு உச்சிமாநாட்டில் ஜப்பான் பிரதமர் திரு அபே கலந்து கொள்வதற்கு ஆவலாக இருப்பதாக அவர் கூறினார் தேசிய கல்வி வரைவு கொள்கை குறித்து பொதுமக்கள் கருத்துக்களை அளிப்பதற்கான காலக்கெடு மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார்

கடந்த நான்கு ஆண்டுகளாக புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவது தொடர்பான முன்வடிவு குறித்து பல்வேறு தரப்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மத்திய கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கான மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது மத்திய கல்வி நிறுவனங்களில் பொருளாதாரம் மற்றும் சமூதாயத்தில் பின்தங்கியுள்ளவர்கள் எஸ் சி எஸ் டி பிரிவினர் ஆகியோர் வேலை வாய்ப்பு பெறுவதற்கு ஏதுவாக இடஒதுக்கீட்டை செயல்படுவத்துவதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது ஏற்கனவே இதுதொடர்பாக அவசர சுட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறையை களைவதற்காக கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னைய அடுத்த நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்திற்கான பணிகளை இன்று தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

புதிதாக கட்டப்படும் பெரிய அளவிலான அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு மறு சுத்திகிப்பு முறையில் நீரை பயன்படுத்தும் வசதி இருந்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

இதன்மூவம் வேளச்சேரி ஆலந்தூர் மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட தென்சென்னை பகுதிகளைச் சேர்ந்த ஒன்பது லட்சம் பேர் பயனடைவார்கள் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சித்தாறு ஒன்று மற்றும் இரண்டு அணைகளில் இருந்து பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீர் திறந்து விடப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

பல்வேறு துறைகள் மீதான மாளியக் கோரிக்கைகள் இந்தக் கூட்டத் தொடரின் போது தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும்

கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியில் அரசு கலைக் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் போக்குவரத்தத் துறைக்கான பல்வேறு நலத்திட்டங்களை அரசு விரைவில் அறிவிக்க உள்ளதாகக் கூறினார் மேலும் புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்வது தொடர்பாக அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என்று திரு விஜயபாஸ்கர் கூறினார் தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு தொடர்ந்து அனுமதி அளிக்கும் முடிவை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் விவசாயிகளின் நலனை பாதுகாப்பது அரசின் கடமையாகும் என்று கூறியுள்ளார் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லாத காரணத்தால் அது தபால் அலுவலகம் போல் செயல்படுவதாக குறிப்பிட்ட அவர் இந்த ஆணையத்திற்கு உரிய அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் உடனடியாக நிரந்தர தலைவர் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார்

வங்கக் கடலில் இந்திய எல்லையைத் தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட இராமேஸ்வரத்தை சேர்ந்த நான்கு மீனவர்களை இவங்கை கடற்படையினர் இன்று கைது செய்தனர் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகள் அவர்களை ஊர்க்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து

கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதியை சேர்ந்த முன்னாள் சட்டப் பேரவை உறுப்பினர் டாக்டர் குமாரதாஸ் இன்று காலை மாரடைப்பால் காலமானார் அவர் நான்கு முறை பேரவை உறுப்பினராக பணியாற்றியுள்ளார் தமிழ் மாநில காங்கிரசின் மாநில துணைத் தலைவராக பதவி வகிக்கும் அவர் அக்கட்சித் தலைவர் திரு ஜி கே வாசனின் தாயாரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டபின் ஊருக்கு திரும்பும் வழியில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் மாவட்டச் செய்திகள் ஏரி மற்றும் குளங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிஜேபி என்று தலைவர் முத்த திரு இல கணேசன் கேட்டுக் கொண்டுள்ளார்

சேலம் மாவட்டத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது

வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ரோச் மூன்று விக்கெட்டையும் ஹோல்டர் இரண்டு விக்கெட்டையும் வீழ்த்தினர்